உலகக்கோப்பைஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்றுபெல்ஜியத்தைஎதிர்கொள்கிறது

இன்றுசென்னையில் மருத்துவமனைதிறப்பு விழாஒன்றில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் மருத்துவத் துறைசார்ந்ததனியார் நிறுவனங்கள் தங்களதுசேவைகளைஊரகப் பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காகதமிழகஅரசுஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் சர்வதேசமாற்றுத்திறனாளிகள் தினம் நாளைகொண்டாடப்படுவதையொட்டி இன்றுவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் இதனைத் தெரிவித்துள்ளார் அவர் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காகமாநிலஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார் இந்ததிட்டங்களைமாற்றுத்திறனாளிகள் அனைவரும் முழுமையாகபயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றும் திருஎடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார் மதிமுகபொதுச் செயலாளர் திருவைகோவும் மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டிவாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளார்

மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படவேண்டும் என்பதில் மத்தியஅரசுஉறுதியுடன் இருப்பதாகவும் திருசத்யபால் சிங் கூறினார் புயலினால் பாதிக்கப்பட்டமாவட்டங்களில் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் கஐ போர்க்காலஅடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகமக்கள் நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

நாகைமாவட்டத்தில் உள்ளபொறியியல் கல்லூரில் நடைபெற்றுவரும் இப்பணிகளைகைத்தறித் துறைஅமைச்சர் திரு ஒ எஸ் மணியனுடன் இணைந்துஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மாணவர்களைகொண்ட குழு இப்பணிகளைமேற்கொண்டுவருவதாகதிரு ஒரு எஸ் மணியன் செய்தியாளர்களிடம் கூறினார் புயலினால் பாதிப்படைந்தகால்நடைகளுக்கான இதற்கிடையே இழப்பீட்டுத் தொகையினைமாநிலஅமைச்சர்கள் திருஉதயக்குமார் திரு ஓ எஸ் மணியன் திருதிண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் இன்றுவழங்கினர் திருக்குவளை கீழ்வேளுர் தலைஞாயிறு வேதாரண்யம் உள்ளிட்டபகுதிகளில் உதவித் தொகைவழங்கப்பட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் ஊரகப் பகுதிகளில் கடந்தஏழாண்டுகளில் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் குடிநீர் நிறைவேற்றப்பட்டு திட்டப்பணிகள் இருப்பதாகஉள்ளாட்சித் துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணிதெரிவித்துள்ளார்

மகாத்மாகாந்திதேசியஊரகவேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தைசெயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகஅவர் கூறினார் பகுதிகளில் செயல்படுத்திவரும் ஊரகப் திட்டங்களுக்குதமிழகஅரசுபல்வேறுவிருதுகளைபெற்றிருப்பதாகவும் திருவேலுமணிதெரிவித்தார் தலைமைத் தேர்தல் ஆணையராகதிருசுனில் அரோரா இன்றுபொறுப்பேற்றுக் கொண்டார்

தேர்தலைநேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்குஅரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுதிருசுனில் அரோராகேட்டுக் கொண்டார் மத்தியில் பிஜேபிதலைமையிலான அரசுபொறுப்பேற்றபின்னர் பெரிய அளவிலானதீவிரவாதசெயல்கள் நடைபெறவில்லைஎன்றுஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

அடுத்தஐந்தாண்டுகளுக்குள் நக்ஸலைட் பிரச்சினைக்குமுற்றுப்புள்ளிவைக்கப்பட்டுவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் நாடாளுமன்றத்தில் நடத்தப்படும் பயிற்சிவகுப்புகளில் மாணவர்கள் பங்கேற்கபல்கலைக் கழகங்கள் ஊக்குவிக்கவேண்டும் என்றுமக்களவைத் தலைவர் திருமதிசுமித்ராமகாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்கொளத்தூரில் எஸ் ஆர் எம் கல்விநிறுவனத்தின் சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் சவால்களைசந்திப்பதற்குதேவையானதிறன்களைமாணவர்கள் இடையேஉருவாக்கவேண்டும் என்றும் திருமதிசுமித்ராமகாஜன் வலியுறுத்தினார்

முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிஉட்படபலர் அவரதுமறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் வங்கக் கடலில் உருவாகியுள்ளகாற்றழுத்ததாழ்வுப் பகுதிகாரணமாகதமிழகத்தில் நாளைமறுநாள் முதல் மழைபெய்யவாய்ப்புள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் துணைத் தலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வடகடலோரமாவட்டங்களில் கன்மழைபெய்யவாய்ப்புள்ளதாகவும் கூறினார்

கடலூர் அரசுநூலகத்தில் தேசியநூலகவாரவிழா இன்றுநடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழ்நாடுமகளிர் ஆணையத்தின் சார்பில் அரசியலில் பெண்களின் பங்குகுறித்தவிழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்றுநடைபெற்றது

உலகக்கோப்பைஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்றுபெல்ஜியத்தைஎதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கவுள்ளது சற்றுமுன் முடிவடைந்தகனடா தென்ஆப்பிரிக்கா இடையேயானஆட்டம் டிராவானது இருஅணிகளும் தலாஒருகோல் போட்டன

பல்வேறுமாநிலங்களைச் சேர்ந்தஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர்

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் சென்னைஅணி இன்றுகொல்கத்தாஅணியைஎதிர்கொள்கிறது ப்ரோகபடிலீக் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டங்களில் மும்பை குஜராத் அணியையும் தில்லி புனேஅணியையும் எதிர்கொள்கின்றன குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கானசிலம்பாட்டப் போட்டிநாகர்கோவிலில் இன்றுநடைபெற்றது